அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

வீணான ஊசிகளும் இதில் அடங்கும்

ரங்கசாமி கொரோனா கொரோனா பெருந்தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமியை துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர் உடல் நலம் குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் அவர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணியாற்ற இறைவனை வேண்டுவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொரோனா அறிகுறி இல்லாத நிலையிலும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொண்ட போதிலும் இன்று கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார் என்று புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் மாளிகை செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

பூஞ்சைதொற்று கொரோனா நோயாளிகள் பூஞ்சை தொற்று தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் நோயாளிகளுக்கு சுற்றுச் சூழல் கிரிமிகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் குறைந்து விடுகிறது என்றும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் கொண்ட கோவிட் நோயாளிகள் மற்றும் நீண்டகாலம் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளிடமும் இந்நோய் தொற்று காணப்படுவதாகவும் உரிய கவனம் செலுத்தாவிட்டால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது இந்நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள் வலி கண்கள் மற்றும் மூக்கு சிவந்து இருப்பது காய்ச்சல் தலைவலி இருமல் மூச்சிரைப்பு இரத்த வாந்தி மற்றும் மாறும் மனநிலை கொண்ட அறிகுறிகளை காட்டுவார்கள் என்றும் மத்திய சுகாதாரத் துறையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுவும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த முகாம் தொலைபேசி வாயிலாக நடைபெற உள்ளது

இவை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன

க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளார்

இது போதுமானதாக இல்லை என்றும் மத்திய ரயில்வே வர்த்தக துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வலியுறுத்தினார்

கோவிட் சூழல் காரணமாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்க உள்ளனர் புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் திரு கு பிச்சாண்டி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இதற்காக ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் திரு கு பிச்சாண்டிக்கு ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித் பேரவை உறுப்பினராக பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் எடப்பாடி தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி திரு கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டது

பாமக தமிழ்நாட்டில் அரசு தனியார் மருத்துவமனைகள் எதிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக ஒரு நோயாளி கூட உயிரிழக்கவில்லை என்பது தான் பெருமிதம் அளிக்கும் நிலையாக இருக்கும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்